உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூழியுள்ளார்

பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார்

அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் ரமலான் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது

தற்போது நடைபெற்று வருகிறது

தடைப்பட்டுள்ள சாலை மேம்பாட்டுப் பணிகளை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சாலை விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையாள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் சிறு குறு தொழில் துறை வளர்ச்சிக்கும் உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அத்துறைக்கும் பொறுப்பு வகிக்கும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுதொடர்பான அமைச்சரவையின் பரிந்துரை ஆளுநருக்கு அனுப்பப் பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் இந்த பரிந்துரை இதுவரை நிராகரிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் முதலனமச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் இடையே எவ்வித கருத்து வேறுபாடுகளும் இல்லை என்றும் திரு ஜெயக்குமார் கூறினார் காவிரி கோதாவரி திட்டத்தை மத்திய அரசு விரைவில் செயல்படுத்த உள்ளதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கூறியுள்ளார்

மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழை கட்டாய மொழியாக்க திமுக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் நிர்ணய சபையில் மத்திய ஆட்சி மொழியில் ஒன்றாக தமிழை இடம்பெற செய்ய வேண்டும் என்று காயிதே மில்லத் குரல் கொடுத்ததை சுட்டிக்காட்டினார்

கூடங்குளத்தில் தற்காலிக அனுக்கழிவு மையம் அமைப்பதை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்காலிக மற்றும் நிரந்தர அணுக்கழிவு மையம் அமைப்பதற்காள பாதகாப்பான இடம் தொழில்நுட்பம் ஆகியவற்றை இறுதி செய்த பிறகு அதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இப்பணிகள் நிறைவடையும் வரை கூடங்குளம் அனு உலைகளை தற்காலிகமாக மூட அரசு முன்வர வேண்டும் என்று திரு ராமதாசு கேட்டுக்கொண்டார் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோவும் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதே கோரிக்கையை விடுத்துள்ளார் புனித ரமலான் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி இஸ்லாமிய மக்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் நாகூரில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த இஸ்லாமியர்களும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைப்பிடிக்கப்பட்டது இதனையொட்டி கற்றச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடடபெற்றன தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு பிரனாஷ் ஜவ்டேனர் பிரபல கிரிக்கெட் வீரர் கபில்தேவ் இந்தி நடிகர் ஜாக்கி ஷெராப் ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டு விழிப்புனர்வு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தனர் தமிழகத்திலும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன காற்று மாசை தடுப்பதற்கு மரக்கன்றுகள் நடவேண்டியது அவசியம் என்று பெரம்பலூர் மாவட்ட வன அலுவலர் திரு அசோகன் கூறியுள்ளார்

சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மக்களிடையே கூடுதல் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக கிருஷ்ணகிரி மாவட்ட வன அலுவலர் திரு தீபக் பல்கி தெரிவித்துள்ளார்

இதற்காக மாநில அளவிலான பயிற்சியாளர்களுக்கான பயிலரங்கமும் நடத்தப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

மாவட்ட செய்திகள் சிவகங்கை மாவட்டத்தில் ப்ளஸ் டு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிலேயே வேலைவாய்ப்பு பதிவை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக ஆட்சியர் திரு ஜெயகாந்தன் கூறியுள்ளார்

விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக் கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள்

உலகக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தனது முதல் ஆட்டத்தில் பங்கேற்றுள்ள இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் கோப்பயை கைப்பற்றி மக்களின் இதயத்தையும் வெல்லுமாறு அவர் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் லண்டனில் சற்றுமுன் தொடங்கிய மற்றொரு போட்டியில் நியூசிலாந்துக்கு எதிராக பங்களாதேஷ் முதலில் பேட் செய்து வருகிறது

உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்

பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார்

மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழை கட்டாயமாக்க திமுக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் ரமலான் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது

தென்னாப்பிரிக்கா நிர்ணயித்துள்ளது